தணிக்கையாளர்கள் மாநாட்டில் உரையாற்றுகிறார்

மின்துறை அமைச்சர் திரு

மீட்டர் ஏர் ரை ்பில் பிரிவில் தமிழக வீராங்கனை இளவேனில் தங்கப் பதக்கம் வென்றிருக்கிறார்

நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் கணக்கு தணிக்கையாளர்கள் மாநாட்டில் உரையாற்றுகிறார் டிஜிட்டல் உலகில் தணிக்கை மாற்றங்கள் மற்றும் உறுதி தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இம்மாநாட்டில் கணக்கியல் தணிக்கை துறைகளில் கற்றல் நெறிமுறைகள் அனுபவங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப் படுகிறது

அரசின் தணிக்கைத் துறையை உலகளாவிய மின்னனு நவீன தொழில் நுட்பங்களுக்குள் கொண்டு சென்று மாறிவரும் அரசின் கொள்கைகள் மற்றும் ஆட்சிமுறைக்கு ஏற்ப புள்ளியியல் தகவல்களைச் கட்டமைப்பது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது

மாநிலங்களவை பிணையப் பத்திரப் பிரச்சனை மற்றும் அரசு பொதுத்துறை தேர்தல் நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது குறித்து விவாதிக்க அனுமதி மறுத்தமைக்காக எதிர்க் கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது அவை இன்று கூடியதும் இப்பிரச்சனையை எதிர்க் கட்சிகள் எழுப்பியபோது பிற அலுவல்களை ரத்து செய்துவிட்டு இதுகுறித்து விவாதிப்பதற்கான அவசியம் எழவில்லை என்று அவைத்தலைவர் திரு

மக்களவை இதனிடையே மக்களவையிலும் இதே பிரச்சனையை எழுப்பிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இப்பிரச்சனைக் குறித்து விவாதிக்க கேள்வி நேரத்திற்கு பின்னர் அனுமதி வழங்கப்படும் என்று அவைத் தலைவர் திரு ஓம்பிர்லா உறுதியளித்த பின்னர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தத்தம் இருக்கைக்குத் திரும்பினார்கள் முன்னதாக உறுப்பினர்கள் அவையின் மையப் பகுதிக்குள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அவை தலைவர் அறிவுறுத்தினார் கேள்வி நேரம் முக்கியமானது என்றும் இதற்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்தப் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு அனுமதி அளிக்காத போதிலும் பூஜ்ஜிய நேரத்தில் இது குறித்து விவாதிக்கலாம் என்றார்

குத்துறை அமைச்சர் திரு

கு கழக மாநாட்டை துவக்கி வைத்து பேசிய அவர் எரிசக்தி பிரிவில் பணியாற்ற எ

இது தொடர்பான வர்த்தகம் அரசிற்கு தேவையில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் இருப்பினும் இதன் உரிமைதாரராக இருக்கும் அரசு படிப்படியாக அதன் பங்குகளை தாராளமயமாக்கும் என்றார் உலகளவில் தரமான எ

குவை உருவாக்கும் திறனை இந்திய விஞ்ஞானிகள் பெற்றிருப்பதாக எடுத்துரைத்த அவர் எனவே உயர்ரக எ

சுனில் அரோரா தலைமையில் ஆய்வுப் பணிகளை தேர்தல் ஆணையம் இன்று மேற்கொண்டுள்ளது

எடப்பாடி பழனிச்சாமி புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட தென்காசி புதிய மாவட்ட தொடக்க விழாவில் நாளை பங்கேற்கிறார் இந்நிகழ்ச்சியில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு அங்கு முடிவுற்ற திட்டப்பணிகளையும் துவக்கி வைத்து அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார்

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர் செல்வம் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் மாநில பழங்குடியின நலத்துறை அமைச்சர் பி

ராஜலெட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி

அவருக்கு அதிபர் கோத்தபய ராஜபக்ஷே பதவி பிரமாணம் செய்து வைத்தார்

இதனிடையே நாடாளுமன்றத்தில் தமக்கு போதிய பலம் இருந்த போதிலும் அதிபர் தேர்தலில் கோத்தபய ராஜபக்ஷேயை மக்கள் தேர்ந்தெடுத்ததால் அந்தத் தீர்ப்பிற்கு மதிப்பளித்து பதவி விலகியதாக திரு

அன்பழகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கம்பை நல்லூர் ஈச்சம்பாடி வழியாக மஞ்சமேடு கிராமத்திற்கு ஒருபேருந்தும் டி அம்மாபேட்டை வழியாக திருவண்ணாமலை மாவட்டம் இளங்குண்ணி கிராமத்திற்கு மற்றொரு பேருந்தும் இயக்கி வைக்கப்பட்டது பொதுமக்களின் நீண்டநாள் கோரிக்கையை ஏற்று இந்தப் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் இந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

கடம்பூர் ராஜ தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் அதிகளவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

நீர் மேலாண்மை தர்மபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீர் மேலாண்மை திட்டப்பணிகளை மத்திய இளைஞர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் இணைச்செயலாளரும் மத்திய குழுதலைவருமான இந்தர் தமீஜா இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மாவட்டத்தில் நீர் மேலாண்மைத் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுவதாகக் குறிப்பிட்ட அவர் மழைநீர் சேகரிப்பின் அவசியத்தையும் வலியுறுத்தினார் நீர்வழிப் பாதையிலுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளை உள்ளாட்சி நிர்வாகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்

கஜேந்திரசிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார்

அணையின் பாதுகாப்பு குறித்து பருவமழைக்கு முன்பும் அதன் பின்பும் ஆய்வு மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு